அளித்திருப்பது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது

ஒருமைப்பாட்டையும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்று பிரதம் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

கேரளாவில் கண்ணூர் சர்வதேச விமானநிலையம் இன்று செயல்பாட்டை தொடங்குகிறது

நெதர்லாந்து பாகிஸ்தானையும் எதிர்கொள்கின்றன இனி விரிவான செய்திகள் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு முழுநேரத் தலைவரை நியமிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை தொடர்ந்து இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது தற்போது மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைவர் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூடுதல் பொறுப்பாக கவனித்து வருகிறார்

மாநிலங்களுக்கு இடையேயான நதியின் குறுக்கே புதிய அணை கட்டுவது தமிழகத்தின் காவிரி பாசன விவசாயிகளுக்கு நீர் ஆதாரத்தை மறுப்பதாகும் என்பதால் தமிழகத்தில் எதிர்ப்புகள் ஏற்பட்டன இதை அடுத்து மத்திய நீர்வள ஆணையத்திற்கு எதிராகவும் கள்நாடக மாநில அதிகாரிகள் சிலருக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தது மேகதாது அணைக் கட்டுவதற்கு விரிவானதிட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி அளித்திருப்பது காவிரி நடுவர் மன்ற உத்தரவை மீறும் செயலாகும் என்று தமிழக அரசின் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சார்க் அமைப்பின் நிறுவக உறுப்பினர் என்ற முறையில் பிராந்திய ஒத்துழைப்பையும் ஒருமைப்பாட்டையும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்று பிரதம் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இந்த பிராந்தியத்தின் அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் மிகப் பெரிய ஒற்றை அச்சுறுத்தலாக இருப்பது பயங்கரவாதம் என்று கட்டிகாட்டியுள்ள அவர் எந்த வடிவில் இருந்தாலும் பயங்கரவாதத்தை ஒழிப்பது அவசியம் என்று கூறியுள்ளார் பிராந்திய ஒத்துழைப்பு மலர்வதற்கும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வளத்தை அடைவதற்கும் அமைதி மற்றும் பாதுகாப்புச் சூழல் மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த பகுதியில் போக்குவரத்து தொடர்புகளை உருவாக்குவது மக்களோடு மக்களுக்கு தொடர்பை ஏற்படுத்துவது போன்றவற்றில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முன் முயற்சிகள் வேகத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தெற்காசிய செயற்கைகோளை செலுத்தியது மற்றும் இந்திய தேசிய அறிவுசார் கட்டமைப்பை தெற்காசிய நாடுகளுக்கும் விரிவுபடுத்தியது போன்ற முன் முயற்சிகளை அவர் சுட்டிகாட்டியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் புரீகங்கா நகர் மாவட்டத்தில் உள்ள கரன்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்க உட்பட்ட ஒரு வாக்குசாவடியில் நாளை மறு வாக்குபதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நேற்று முன்தினம் இங்கு வாக்குபதிவு நேரத்தில் முறைகேடுகள் நடந்ததாக புகா்கள் வந்ததை அடுத்து மறுதேர்தல் நடத்தப்படுகிறது

புலாந்ஷாஹர் வன்முறை சம்பவத்தில் பிரதான குற்றவாளியான இதேந்திர மாலிக் என்கிற ஜீட்டுவை ஜம்முகஷ்மீரிலிருந்து உத்திரபிரதேச காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஜீட்டுவை கைது செய்ய இரண்டு நாட்களுக்கு முன் காவல்துறையினா் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்திற்கு அனுப் பட்டனர் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பசுவதை நடந்ததாக கூறப்பட்டதை அடுத்து கடந்த திங்கள் கிழமை ஏற்பட்ட வன்முறையில் காவல்துறை ஆய்வாளர் ஒருவரும் கிராமவாசி ஒருவரும் உயிரிழந்தனர்

ஜீட்டுவை ராணுவத்தினா் உத்திரபிரதேச காவல்துறையிடம் ஒப்படைத்தனா் காவல்துறை ஆய்வாளரை கொன்ற சுப்பவத்தில் ஜீட்டு பிராதான குற்றவாளி என சந்தேகம் உள்ளதென்று காவல்துறையினர் தெரிவித்தனர் மும்பை பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தொடர்பு குறித்து சர்வதேச சமுதாயம் அறிந்துள்ளதாகவும் இது குறித்து எவரது ஒப்புதலையும் இந்தியா விரும்பவில்லை என்றும் ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார்

திரு இம்ராள் கான் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மும்பை தாக்குதல் பயங்கரவாத செயல் என்று கூறியிருந்தாா் திரு இம்ராள் காளின் பேட்டி மும்பை தாக்குதலில் பாகிஸ்தானின் தொடர்பு இருப்பதை மறைமுகமாக அவர் ஒப்புக்கொண்டது போல் தெரிகிறது என்று ஜெனரல் ராவத் கூறினார்

இவர்களில் இரண்டு பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில் பயங்கரவாதிகள் ஒளிந்திருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அப்போது பயங்கரவாதிகள் கட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு படையினரும் பதிவடி கொடுத்தனர்

ஸ்ரீநகரில் உள்ள பாதுகாப்பு முகாம் ஒன்றின் மீது பயங்கரவாதிகள் தற்கொலை படை தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூருக்கு இன்று செல்லவிருக்கிறார் இன்று மாலை கோரக்பூருக்கு செல்லும் அவர் மாகாராணா பிரதாப் கல்வி கவுன்சிலின் நிகழ்ச்சியில் நாளை கலந்து கொள்வார் கோரக்நாத் மடத்தால் இந்த கல்வி நிறுவனம் நடத்தப்படுகிறது கோரக்நாத் ஆலயத்திற்கு செல்லவிருக்கும் குடியரசு தலைவர் உத்திரபிரதேச முதலமைச்ச் திரு யோகி ஆதித்யநாத்தின் குருவான மறைந்த மகந்த் அவைத்தியநாத்துக்கு மியாதை செலுத்துவாா் கேரளாவில் கண்ணூர் சர்வதேச விமானநிலையம் இன்று காலை அதன் செயல்பாட்டை தொடங்கியது விமானநிலைய பணிகள் தொடங்குவதை குறிக்கும் வகையில் இந்த முனையத்தின் கட்டிடத்தில் விமான போக்குவரத்து துறை அமைச்சள் திரு குரேஷ் பிரபுவும் கேரள முதலமைச்சள் திரு பினராயி விஜயனும் கூட்டாக குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனா் இதன் பின்னர் அபுதாபிக்கு ஏர்இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தை கொடியசைத்து அனுப்பி வைத்தனர்

நாட்டில் இணைய கட்டமைப்பிற்கு தேவையான அறிவியல் அறிவு உள்ளிட்ட அனைத்து வளங்களையும் இந்தியா பெற்றிருப்பதால் இணைய கடடமைப்புக்கான தேசிய இயக்கம் நாட்டில் வெற்றி பெறும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் திரு அசுதோஷ் சர்மா தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இந்த இயக்கம் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது பற்றியும் விளக்கமாக எடுத்துரைத்தார் கடந்த வியாழனன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் மூலம் திறமைமிக்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு விளரவில் வேலலாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாலை மூன்று மணி வரை வாக்குபதிவு நடைபெறும்

வாக்கு எண்ணிக்கை வரும் புதன் கிழமை நடைபெறவுள்ளது முதலில் உலக கோப்பை ஹாக்கி போட்டி பற்றிய செய்திகள் ஒபனிங் டியூன் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் காலிறுதி ஆட்டத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது

இதையடுத்து கிராஸ்டிவர் சுற்றை தவிர்த்து இந்தியா காவிறுதிக்கு நேரடியாக முன்னேறியுள்ளது